எஸ் ஐ எஸ்

தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை உண்டு என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

ரத யாத்திரை பிரச்சினை காரணமாக திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர்

இசைஞானி இளையராஜா இலக்கியவாதி பி

குடியரசுத்தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

இந்த உடல்கள் அனைத்தையும் மீண்டும் இந்தியாவிற்கு தனி விமானம் மூலம் கொண்டுவர நடவடிக்கைகள் மேற்கொள்ள மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு

மக்களவை இன்று கூடியதும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் காவிரி நகிநீர் பிரச்சினையை எழுப்பி கோஷமிட்டனர் அதேவேளையில் தெலுங்குதேசம் தெலுங்கானா ராஷ்ட்ர கட்சி உறுப்பினர்களும் அவையின் மையப்பகுதியில் குழுமி தத்தம் மாநிலம் தொடர்பான பிரச்சினைகளை எழுப்பி கூச்சலிட்டனர் இதனைத்தொடர்ந்து மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினைகள் எதிரொலித்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது

அனந்த்குமார் இதனிடையே நாடாளுமன்ற இரு அவைகளிலும் காங்கிரஸ் வேண்டுமென்றே அவை நடவடிக்கைகளை முடக்குவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு

காங்கிரஸ் கட்சி அனைத்து நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

தபால் சேகரிப்பின் மூலம் வல்லுநர்கள் வரலாறு பண்பாடு கலாச்சாரம் போன்றவற்றை அறிந்துகொள்ள முடியும் என்றும் அவர் எடுத்துரைத்தார் கல்வியும் விளையாட்டும் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது என்பதால் பெற்றோர்கள் தம் குழந்தைகளின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

இந்த சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அரசு அலுவலர்களை விசாரிக்க அதிகார நியமனத்திற்கு முன் அனுமதி பெற வேண்டும் என்பதையும் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது

தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா மதங்களுக்கும் சம உரிமை உண்டு என்று முதலமைச்சர் திரு

சட்டப்பேரவையில் இன்று தமிழகத்தில் ராமராஜ்ய ரத யாத்திரை அனுமதி தொடர்பாக விளக்கம் அளித்து பேசிய அவர் இந்த யாத்திரையானது கேரள மாநிலம் புனலூரிலிருந்து நெல்லை மாவட்டம் செங்கோட்டை வழியாக மதுரை சென்று அங்கிருந்து ராமேஸ்வரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் வழியாக கன்னியாகுமரி சென்று மறுநாள் திருவனந்தபுரம் போய் சேரும் என்றும் தெரிவித்தாா் ரத யாத்திரை தமிழகம் வருவதை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பராமரிக்க காவல்துறையினர் யாத்திரை செல்லும் மாவட்டங்களில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் கூறினார்

அந்த கடமையின் படி தான் ரத யாத்திரைக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அரசியல் கட்சித்தலைவர்கள் ஆதாயம் தேட முற்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

வெளிநடப்பு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் கோஷமிட்டதால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன அவைத்தலைவர் திரு

க ஸ்டாலின் உட்பட திமுக உறுப்பினர்கள் அனைவரும் அவைக்காவலர்களால் வெளியேற்றப்பட்டனர் இதனைத்தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்களும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இதனிடையே திரு

க ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு

வெளியேற்றப்பட்ட திமுக உறுப்பினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அனைவரும் கைது செய்யப்பட்டனர்

திரைப்பட கல்லூரி விரைவில் பல்கலைக்கழகமாக மாற்றப்படும் என்று மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

பன்வாரிலால் புரோஹித் நாட்டிலிருந்து லஞ்ச ஊழலை அகற்ற மாணவர்கள் உறுதி ஏற்க வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு

கோவை தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் பல்கலைக்கழகங்களில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்

முன்னதாக கோவை வந்த ஆளுநரை ஆட்சித்தலைவா் திரு

நடராஜன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலாவின் கணவர் ம நடராஜன் சென்னை தனியார் மருத்துவமனையில் இன்று அதிகாலை காலமானார்

சென்னை பெசன்ட் நகரில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு திமுக செயல்தலைவர் திரு

க ஸ்டாலின் மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ திராவிட கழக தலைவர் திரு

வீரமணி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள் அன்னாரின் இறுதிச்சடங்குகள் நடராஜனின் சொந்த ஊரான தஞ்சை அருகே உள்ள விளார் கிராமத்தில் நடைபெறும்